மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது ஆசிய வில்வித்தை சாம்பியன்போட்டி இன்று பாங்காக்கில் தொடங்குகிறது எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியா பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாங்குநேரி சட்டச்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் நாங்குநேரி சுட்டப்பேரவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்கவுள்ளது இதனை ஒட்டி காலை முதலே பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் வரிசையில் நிற்கத் தொடங்கியுள்ளனர்

விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்க்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

காவல்துறையினர் முழு வீச்சில் தங்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பதற்றமான வாக்குச்வாவடிகளில் ஆயுதம் ஏந்திய போலிசார் துணை ராணுவப்படையினர் நிற்க வைக்கப்பட்டுள்ளனர்

இந்தத் தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் வரும் வியாழக்கிழமை என்னப்படுகின்றன நடப்பு நிதியாண்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலைப் பல்கலைக் கழகம் வழங்கிய கவுரவ டாக்டர் பட்டத்தை நேற்று பெற்றுக் கொண்ட பின்னர் அவர் உரையாற்றினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார்

மத்திய அரசு அந்தக் கோரிக்கையினை தற்போது பரிகீலித்து வருகிறது ஏழழ எளிய மாணவர்கள் உயர் கல்வி படிக்கும் வகையில் கலை அறிவியல் கல்லூரிகள் மட்டுமல்லாது சட்டக்கல்லூரிகளையும் தொழிற் கல்வி கற்பிக்கும் பொறியியல் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரிகளையும் அதிக அளவில் திறந்து எண்ணற்ற சாதனைகளை கல்வித்துறையில் அரசு நிகழ்த்தி வருகிறது

குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பெதால் மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அப்பகுதியில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதற்கிடையே மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னை மற்றும்புறநகர் பகுதிகிளல் இன்று அதிகாலை முதல் மழை பெய்து வரகிறது தூத்துக்குடியில் நேற்றிரவு பெய்த கன மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் குழ்ந்துள்ளது காரணமாக சிவகங்கை மாவட்ட்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை மழை அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த நிகழ்ச்சிக்காக அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை மட்டுமே பொதுமக்கள் பயன்படுத்தமாறும் திரு ஜெயந்த் முரளி கேட்டுக் கொண்டார்

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எல்லையை ஒட்டிய பகுதியில் செயல்பட்டு வந்த மூன்று தீவிரவாத முகாம்களும் தகர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த நடவடிக்கை தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிடம் விரிவாக எடுத்துரைத்துள்ளதாகவும் திரு பிபின் ராவத் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் செங்காந்தள் மலர் பரவலாக பூத்துள்ளது இந்த அரியவகை மலர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மலராக திகழும் செங்காந்தள் மலர் சிங்காரா வனச்சரகத்திற்குட்பட்ட பொக்காபுரம் கற்றுப்புற வனப்பகுதியில் பரவலாக பூத்துள்ளது குளோரிஸா ஸீப்ரா என்ற தூவிரவியல் பெயர் கொண்ட இந்த அரிய வகை மலர் சிவப்பு மஞ்சள் நிறங்களை கொண்டு திகழ்வது அனைவரையும் கவரும் வகையில் உள்ளது பழங்குடியினர் மற்றும் தாவரவியலாளர்கள் எளிமையாக அடையாளப்படுத்தி மற்றவர்களும் இதன் பெருமையை எடுத்துக் கூறி வருகின்றனர்

நாகையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

சீனாவில் நடைபெற்று வரும் ராணுவத்தினருக்கான உலக விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் துரியோதன் சிங் மற்றும் ஜெய்தீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி நேற்று தொடங்கியது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களுரு அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் தமிழகம் இன்று பஞ்சாபை எதிர்கொள்கிறது